திட்டங்களுக்கு பிரதம் திரு நரேந்திரமோடி இன்று அடிக்கல் நாட்டினார்

அணியில் நடராஜன் சேர்க்கப்பட்டுள்ளார் இனி விரிவான செய்திகள் நகர்ப்புறங்களில்உள்ள குடிசைவாழ் மக்களுக்கு பயன் அளிக்கும் அதிநவீன தொழில்நட்பத்தடன் கூடிய குடியிருப்பு திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று அடிக்கல் நாட்டினார் தமிழ்நாடு உட்பட ஆறு மாநிலங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தபடும் காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியில் பேசிய பிரதமா் திரு நரேந்திரமோடி புதிய வேகத்துடன் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளும் ஆண்டாக இந்த புத்தாண்டு அமையும் என்று நம்புவதாக கூறினார் முந்தைய மத்திய அரசுகள் குடியிருப்பு திட்டங்களுக்கு போதமான முக்கியத்துவத்தை அளிக்னமல் அவற்றை புறந்தள்ளிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார்

புதிய கண்ணோட்டத்துடன் வளர்ச்சிப்பாதையில் நாட்டை கொண்டு செல்வதற்கு தாம் எப்போதும் தயாராக இருப்பதாக அவர் கூறினார் திட்டம் தொடங்கப்பட்ட ஆறு மாநிலங்களிலும் அந்தந்த மாநில முதலமைச்சா்கள் நிகழ்ச்சிகளில் கலந்துகொண்டனர்

சென்னை பெரும்பாக்கத்தில் பிரதமரால் அடிக்கல் நாட்டப்பட்ட இந்த குடியிருப்பு வளாகத்தில் ரேஷன் கடை இரண்டு அங்கன்வாடி மையங்கள்ஒரு நூலகம் ஒரு பால் விளியோக மையம் மற்றும் ஆறு கடைகள் அமைப்பதற்கு வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் கழிவுநீர் சுத்தினிப்பு மையமும் மின்சார துணை நிலையமும் இந்த வளாகத்தில் செயல்படும் பதினைந்து மாதத்திற்குள் இந்த பணிகள் நிறைவு பெறும் என்றும் முதலமைச்சா் தெரிவித்தாா் நகர்ப்புறங்களில் நீர் பாதைகள் அருகே வசிக்கும் குடிசை பகுதி மக்களுக்கும் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் வாழும் மக்களுக்கு உதவும் வகையில் கற்றுக்குழலுக்கு உகந்த பேரிடர் காலத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையிலான கட்டுமாள தொழில்நட்பம்கொண்ட குடியிருப்புகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார்

இப்பணிகளை இன்று புதுதில்லியில் ஆய்வு செய்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர்

பிரச்சிளைகள் ஏதும் ஏற்படுமாயின் ஆரம்பநிலையிலேயே சி செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்தார்

விஜயபாஸ்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தார்

வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா தேவாலயம் சென்னை சாந்தோம் தேவாலயம் மற்றும் அனைத்த கிறிஸ்தவ ஆலயங்களிலும் தளிநபர் இடைவெளி முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட அனைத்து பாதகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி ஆராதனை நடைபெற்றது ஆங்கில புத்தான்டையொட்டி பழனி முருகன் கோவில் தஞ்சை பெரியகோவில் பிள்ளையா்பட்டி கற்பக விநாயகர் சேலம் ஸ்ரீராஜகணபதி உள்ளிட்ட திருக்கோவில்களில் இன்று அதிகாலை முதலே சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளா்கள் தெரிவிக்கின்றனா் சுற்றுலா தலங்களுக்கு சென்றும் மக்கள் புத்தாண்டை கொண்டாடி மகிழ்ந்தனர் மத்திய அரசு அன்மையில் கொண்டு வந்துள்ள மூன்று வேளாண் சட்டங்களை திரும்பப்பெற வலியுறத்தி தமிழக சுட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் எழுதியுள்ளார் இதற்காக சட்டமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் அவர் வலிபுறத்தினாா்

சஞ்ஜீப் பானா்ஜி வரும் திங்கட்கிழமை பதவியேற்கிறாா் ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறா் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் னோவிந்த் நீதிபதிகள் நியமனத் தேர்வுக்குழு அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளதாக மத்திய சுட்ட அமைச்சகம் தெரிவித்துள்ளது

திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வடிவமைக்கப்பட்ட கைபேசி செயலியை இந்துசமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் இன்று ஆரணியில் தொடங்கி வைத்தார் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள ஆகாய னங்கை நீர்வீழ்ச்சிக்கு சுற்றுலா பயனிகள் செல்ல வனத்துறை இன்று முதல் தடைவிதித்துள்ளது

காயம் காரணமாக உமேஷ் யாதவ் அணியிலிருந்து வெளியேறியதை அடுத்து நடராஜன் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார்